ராஷ்ட்ரிய ஸ்மிருதி ஸ்தல்லில் முழு ராணுவ மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது

குடியரசுத்தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோர் அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாஜ்பாயின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழு புதுதில்லியில் இன்று ஆய்வு மேற்கொண்டது

இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் நாளை தொடங்குகிறது முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் இறுதிச்சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் இன்று புதுதில்லி ராஷ்ட்ரிய ஸ்மிருதி ஸ்தல்லில் நடைபெற்றது ராஷ்டீரிய எம்மிருதி ஸ்தல் மேடையில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு முப்படை வீரர்கள் அணிவகுத்து ராணுவ வாத்தியங்கள் முழங்க வீர வணக்கம் செய்து மரியாதை செலுத்தினர் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் கடற்படை தளபதி சீஃப் அட்மிரல் சுனில் லன்பா விமானப்படை தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் பிட் எஸ் தனோவா ஆகியோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் ராணுவ மரியாதைக்குப் பின்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினர் பூடான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்யால் வான்சக் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் திரு அமீத் கர்சாய் மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் லஷ்மண் கிரில்லா உள்ளிட்ட தலைவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாயிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் புதுதில்லி வந்திருந்து வாஜ்பாய்க்கு இறுதி மரியாதை செலுத்தினர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணை தலைவர் திரு தம்பிதுரை திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் சத்திஷ்கர் தில்லி மத்தியப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் அடல் பிகாரி வாஜ்பாயின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது வேதமந்திரங்கள் ஒலிக்க பாரம்பரிய முறையில் இறுதிச்சடங்குகள் நடைபெற்றது ராணுவ குண்டுகள் முழங்க மறைந்த தலைவர் வாஜ்பாயின் பூதஉடல் தகனம் செய்யப்பட்டது அவரது வளர்ப்பு மகளான திருமதி நமிதா கவுல் பட்டாச்சாரியா சிதைக்கு எரியூட்டினார் முன்னதாக பிஜேபி தலைமை அலுவலகத்தில் இருந்து தேசிய கொடி போர்த்தப்பட்ட அவரது பூதஉடல் எடுத்து வரப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர் வாஜ்பாய்க்கு புகழாரம் சூட்டி அன்னாரது ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தனர்

அவரது உடல் இன்று தீன்தயாள் உபாத்தியாயா சாலையில் உள்ள பிஜேபி யின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது

திரு வாஜ்பாயின் மறைவுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கிறது இந்த ஏழு நாட்களின்போது

வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் ஹை கமிஷன் அலுவலகங்களில் வாஜ்பாயின் இறுதிச் சடங்கு நடைபெறும் இன்றைய தினம் இந்திய தேசியக் கொடி அரைகம்பத்தில் பறக்கவிடப்பட்டது பாகிஸ்தான் அரசின் உயர்நிலைத் தலைவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் வளர்ச்சிக்கு பிராந்திய ஒத்துழைப்பு அவசியம் என்பதற்கு முக்கிய ஆதரவாக விளங்கியவர் வாஜ்பாய் என்றும் இருதரப்பு உறவுகளில் ஒரு மாற்றத்தை கொண்டுவர அவர் பெரும் பங்காற்றியவர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் அரசும் மக்களும் வாஜ்பாயின் குடும்பத்தினருக்கும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தங்களின் நெஞ்சம் நெகிழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாகிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பிரதமா் பதவியேற்கவிருக்கும் திரு இம்ரான்கானும் வாஜ்பாய்க்கு இரங்கல் தெரிவித்துள்ளாா் அமெரிக்கா இந்தியா இடையேயான உறவு உலகின் பொருளாதார வளத்திற்கும் பாதுகாப்புக்கும் பங்களிப்பு செய்யும் என்பதை அடல் பிகாரி வாஜ்பாய் ஏற்று செயல்பட்டதாகவும் அவரது தொலைநோக்குப் பார்வை இரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளுக்கும் தொடர்ந்து பலனளித்து வருவதாகவும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சா் திரு மைக்கேல் பாம்பியோ தெரிவித்துள்ளாா் அமெரிக்க மக்கள் சார்பாக இந்திய மக்களுக்கு இதயம் கனத்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டன் ரஷ்யா ஜப்பான் நேபாளம் உள்ளிட்ட நாடுகளும் வாஜ்பாய் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளன பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா விடுத்துள்ள செய்தியில் பங்களாதேஷ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் தலைவராக விளங்கிய வாஜ்பாயின் மறைவு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகக் கூறியுள்ளார் கேரளாவில் பெய்துவரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் வசித்துவரும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அலுவா திருச்சூர் மற்றும் பத்தனம்திட்டா பகுதிகளில் ரானுவத்தினர் மூன்று பிரிவுகளாக பிரிந்து மீட்புப் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

கனமழை காரணமாக ரயில் சாலை மற்றும் விமானப் போக்குவரத்துகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன

இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவின் தற்போதைய நிலை குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டறிந்தார் அப்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் நடவடிக்கைகள் குறித்து இவ்விரு தலைவா்களும் விவாதித்தனர் பின்னர் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட இன்று அம்மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு கூட்டம் புதுதில்லியில் இரண்டாவது முறையாக இன்று நடைபெற்றது அமைச்சரவை செயலர் திரு

சின்ஹா தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கேரளா மற்றும் தமிழகத்தின் தலைமை செயலாளர்கள் பங்கேற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினா் பின்னர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேரள மாநிலத்தில் மீட்புப் மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரை வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகளை கேரள மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அணையின் நீர்மட்டத்தை குறைப்பது மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வது ஆகியவை தொடர்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவின் அறிவுறுத்தல்களை தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது பேரிடர் மேலாண்மை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

பாதுகாப்பு படையினரை குறி வைத்து பயங்கரவாதிகள் வீசிய கையெறி குண்டுகள் குறி தவறி மக்கள் அதிகமாக உள்ள சந்தை பகுதியில் வெடித்ததில் பொதுமக்களுக்கு காயம் ஏற்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை முஷாபர்பூரில் உள்ள பெண்கள் காப்பகத்தில் நிகழ்ந்த முறைகேடுகள் தொடர்பாக பீகார் முன்னாள் அமைக்சர் திருமதி மஞ்சு வாமாவுக்குச் சொந்தமான ஐந்து இடங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது